இதையடுத்து பங்களாதேஷ் தற்போது பேட் செய்து வருகிறது சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

இந்த வழக்கில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது நீதிபதிகள் திரு தீபக் மிஸ்ரா திரு ஆர் எஃப் நரிமான் டி ஒய் சந்திரசூட் திரு ஏ எம் கான்வில்கர் ஆகியோர் இப்பெரும்பான்மை தீர்ப்பை வழங்கினர் எனினும் நீதிபதி திருமதி இந்து மல்கோத்ரா முரண்பட்ட தீர்ப்பை அளித்தார் பெரும்பான்மை அடிப்படையில் எல்லா பெண்களும் சபரிமலை செல்லலாம் என்ற தீர்ப்பு இறுதியாகியுள்ளது நீதிபதி திருமதி இந்து மல்கோத்ரா சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க முடிவு செய்தால் அது மேலும் பல வழிபாட்டுத் தலங்களில் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் சமய நம்பிக்கைகளில் நீதிமன்றம் தலையிட தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பக்தியில் பாரபட்சம் கூடாது என்றும் ஆணாதிக்க மனப்பான்மையை இதில் ஏற்க இயலாது என்றும் தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இந்த தீர்ப்பை முழுமையாக படித்து ஆராய்ந்து அடுத்தகட்ட நடவடிக்கை பற்றி முடிவு செய்யப்படும் என்று கேரள தேவஸ்வம் போர்டு தலைவர் திரு ஏ பத்மகுமார் செய்தி ஏஜென்சியிடம் தெரிவித்துள்ளார் இளவயது பென்களுக்கு சபரிமலையில் அனுமதி வழங்கக்கூடாது என்பதே தேவஸ்வம் போர்டின் கருத்து என்ற போதிலும் இப்போதைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஐயப்ப தர்மசேனா என்ற அமைப்பின் நிர்வாகிகள் இத்தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று கூறியுள்ளனர் தீரச்செயல் திருவிழா என்ற பொருள்படும் பராக்ரம் பர்வ் சிறப்பு கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கிவைத்தார் இந்திய ராணுவ சிறப்பு கமாண்டோக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதேநாள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கஷ்மீர் பகுதிக்குள் சென்று அங்கிருந்த பல பயங்கரவாத குழுக்களின் மறைவிடங்களை தகர்த்து வெற்றிகரமாக திரும்பியதை நினைவுகூறும் வகையில் நாடு முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதைத்தொடர்ந்து பிரதமர் ராணுவ கமாண்டர்கள் மாநாட்டில் பங்கேற்றார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் ராணுவ மூத்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் சென்னை தீவுத்திடலில் இந்திய கடற்படை சார்பில் சிறப்பு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனை தமிழக மற்றும் புதுவைக்கான கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் ஆலோக் பட்நாகர் திறந்துவைத்தார் குன்னூரையடுத்த மதராஸ் படை வகுப்பு மையத்தில் ராணுவ தீரச்செயல் திருவிழா சிறப்பு சைக்கிள் பேரணி பிரிகேடியர் எஸ் கே சங்வான் தலைமையில் நடைபெற்றது கேரளாவில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளச்சேததை சீர் செய்ய சிறப்பு தீர்வை விதிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசு மத்திய அரசுக்கு விதித்த கோரிக்கை பரிசீலிக்க மத்திய மாநில அரசுகளில் இடம்பெற்றுள்ள ஜி எஸ் டி கவுன்சில் ஏழு அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்துள்ளது இத்தகவலை மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி இன்று வெளியிட்டார் ஜி எஸ் டி கவுன்சில் கூட்டம் அவரது தலைமையில் தில்லியில் இன்று நடைபெற்றது அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை அலக்சா எக்கோ டாட் என்ற ஊடக நடைமுறை வாயிலாக கேட்க வகை செய்யும் வசதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ராத்தோர் இன்று தில்லியில் தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிகள் வாயிலாக அகில இந்திய வானொலி மேலும் அதிக அளவில் கேட்கப்படும் ஊடகமாக திகழ்கிறது என்றார் ரஃபேல் போர் விமான முறைகேடு புகார் தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத்பவார் கூறிய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சி தேசிய பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தாரிக் அன்வர் ராஜினாமா செய்துள்ளார்

மும்பை பெங்களுரு தொழில் வழித்தட சாலைத்திட்டத்தை கோயம்புத்தூர் வரை நீட்டிக்குமாறு மத்திய அரசை மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் இன்று தில்லியில் இன்று மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார்

இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற அமைச்சர் திரு வேலுமணி மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனின் உதவியை கோரியுள்ளார் அவர் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியை சந்தித்து

பின்னர் அமைச்சர் திரு வேலுமணி மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமரையும் சந்தித்து பேசினார்

தமிழகத்தில் நிலவும் எதிர்மறை சூழ்நிலைகளால் இங்குள்ள தொழில் முனைவோர் தங்கள் முதலீடுகளை அண்டை மாநிலங்களில் மேற்கொள்வதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை ஒன்றில் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள மற்றொரு செய்தியில் சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என்ற தீர்ப்பு ஆணும் பெண்ணும் சரிசமம் என்பதை நிரூபிப்பதாக கூறி வரவேற்றுள்ளார் சென்னையில் கூடுதலாக ஒரு புதிய விமான நிலையம் அமைப்பதற்குரிய நிலம் இதுவரை ஒப்பளிக்கப்படவில்லை என்று சென்னை விமான நிலைய இயக்குனர் திரு சந்திர மொளலி கூறியிருக்கிறார்

ஒடுதள திறன் அதிகரிப்பு மல்டி லெவல் கார் பார்கிங் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளன

தெற்கு ரயில்வே சென்னை மற்றும் சேலம் கோட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித்திட்டப்பணிகள் குறித்து ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் கே குல்ஷ்ரேஷ்ட்டா இன்று சென்னையில் இப்பகுதிகளுக்கு உட்பட்ட மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களிடம் விளக்கம் அளித்தார்

செங்கல்பட்டு

அரியலூர் மாவட்டத்தில் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின்வாயிலாக ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர் இதுபற்றி மாவட்ட மின் ஆளுமை திட்ட அதிகாரி பயனாளி ஒருவர் ஆகியோர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துகொள்கின்றனர்

இந்திய பாகிஸ்தான் போர்கள் அனைத்திலும் பங்கேற்றவரும் பாதுகாப்பு வியூக நிபுணருமான கர்னல் ஹரிஹரலுடன் இந்நிகழ்ச்சியில் வானொலி செய்திப்பிரிவு உதவி இயக்குனர் திரு மு ஜெயசிங் உரையாடுகிறார்

இதனை மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் இதன் மறு ஒலிபரப்பு எஃப் எம் ரெயின்போ பண்பலை வரிசையில் நாளை இரவு மணி ஒன்பது இரண்டுக்கு ஒலிபரப்பாகும் மாவட்டச் செய்தி காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர்கள் திரு சி விஜயபாஸ்கர்

ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதி போட்டியில் பங்களாதேஷுக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது